பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

பகுதிகளில் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக மீன்வளத்துறை அமைச்ச் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார்

இந்த கூட்டம் தொடங்கியதும் எல்லைப்பகுதியில் சீன படையினர் அத்தமீறி நடத்திய தாக்குதல் பற்றியும் ராணுவ வீரர்கள் உயிரிழந்தது குறித்தம் குறிப்பிட்டு பேசினார் நமது ராணுவ வீரர்களின் உயிர்த்தியாகம் ஒருபோதும் வீணாகாது என்றும் அவர் கூறினார் நாட்டின் ஒற்றுமை மற்றும் இறையாண்மை முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் அவர் கூறினார் இந்தியா அமைதியை விரும்புவதாகக் குறிப்பிட்ட பிரதமா் இருப்பினும் சீண்டினால் உரிய பதிவடி கொடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார் இதைத் தொடர்ந்து உயிர்த்தியாகம் செய்த ராணுவ வீரர்களுக்கு பிரதம் மற்றும் கூட்டத்தில் பங்கேற்ற மாநில முதலமைச்ச்களும் இரண்டு நிமிடம் எழுந்து நின்று அஞ்சலி செலுத்தினா்

இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு குணமடைவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகக் கூறினார் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கையவிட குணமடைவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னா் தனிநபா் பாதுகாப்பு கவசங்களை இறக்குமதி செய்த நாம் தற்போது அதனை உற்பத்தி செய்து வருவதாகக் கூறினாா்

இந்த நோய் தொற்றுக்கான பரிசோதனைய தொடர்ந்து அதிகரிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இந்த கூட்டத்தில் பேசிய தமிழக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தாா் நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக சென்னை பெருநகர காவல்துறை எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட உள்ளதையும் அவா சுட்டிக்காட்டினார் நாட்டிலேயே தமிழகத்தில்தான் இந்த நோய் தொற்றுக்கான பரிசோதனை அதிக அளவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் நோய் தொற்றுதடுப்பு நடவடிக்கைகளுக்காக மாநில அரசு கோரிய நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டுமென்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டார்

சென்னையில் நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்ச் திரு எஸ் பி வேலுமணி தலைமையில் அமைச்சாகள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக்கூட்டம் இன்று நடைபெற்றது

கிருஷ்ணகிரி மவாட்டதில் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களில் இன்று எட்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

நாளை மறுநாள் மாலை ஐந்து மணிக்கு காணொலி காட்சி வாயிலாக நடைபெறவுள்ள இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாக பிரதமர் அலுவலகம் கூறியுள்ளது முன்னதாக பாதுகாப்புத்துறை அமைச்ச் திரு ராஜ்நாத்சிங் முப்படைகளின் தலைமை தளபதிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார் சீனா வுடனான எல்லை பிரச்சினை குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது சீனா வுடனான மோதலின்போது உயிரிழந்த ரானுவ வீரா்களின் உயிர் தியாகத்தை நாடு ஒருபோதும் மறவாது என்று திரு ராஜ்நாத்சிங் கூறியுள்ளார்

வெளியுறவுத்துறை அமைச்சா் திரு ஜெயசங்கருடனும் திரு ராஜ்நாத்சிங் ஆலேசானை நடத்தினார் இதற்கிடையே சீன படையினர் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் பழனியின் குடும்பத்தினரை ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் திரு வீர ராகவராவ் இன்று நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினா் உயிரிழந்த ராணுவ வீராரின் கொந்த ஊரான கடுக்கலூர் கிராமத்திற்குச் சென்ற ஆட்சியர் அவரது குடும்பத்தினரை சந்தித்து பேசினார் பின்னா் செய்தியாள்களிடம் பேசிய அவா் இந்த குடும்பத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரக வழங்கும் என்று தெரிவித்தார் இந்நிலையில் ராணுவ வீரர் பழனியின் உடல் இன்று மாலை விமானம் மூலம் மதுரைக்கு கொண்டுவரப்படுகிறது

ஒவ்வொரு நாளும் தலா நாள்கு மணி நேரம் பயிற்சியும் நாள்கு மணி நேரம் தேர்வுகளும் மாணவர்களுக்கு இதன்மூலம் வழங்கப்படுகிறது

இதேபோல் தனியார் துறை வேலைவாய்ப்புக்கான இணையதளத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது வேலை தேடும் இளைஞர்களையும் வேலை அளிக்கும் தனியார் துறை நிறுவனங்களையும் இணையதளம் வாயிலாக இணைத்து வேலைவாய்ப்புக்களை உருவாக்குவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

தமிழகத்தில் பால் கொள்முதலுக்கான விலை உடனுக்குடள் வழங்கப்பட்டு வருவதாக வருவதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு ஒ எஸ் மணியன் தெரிவித்துள்ளார் இன்று நகையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

தமிழகத்தில் ஊரடங்கை ரத்து செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கினை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்குள்ளது நீதிபதிகள் திரு சுப்பையா மற்றும் திரு கிருஷண்ன் ராமசாமி அம்வு இன்று இதற்கான உத்தரனைவினை பிறப்பித்தது

இ பாஸ் இவலாமல் மதுரை மாவட்டத்திற்குள் வரும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்று ஆட்சியா் திரு விணய் எச்சித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விதிமுறைகளை மீறி இயக்கப்படும் பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் எச்சித்துள்ளது

வடகடலோர மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில பகுதிகளிலும் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்